இன்ற ஆலோசனைமேற்கொள்கிறார்

முழுமையாகபின்பற்றுமாறுமத்தியஅரசுவலியுறுத்தியுள்ளது

முழுஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுதமிழகஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

வெற்றிபெற்றன

காணொலிக் காட்சிவாயிலாகநடைபெறவுள்ள இந்தஆலோசனைக் கூட்டத்தில் இந்தநோய்த் தொற்றக்கானதடுப்புப் பணிகள் குறித்தும் ஆக்ஸிஜன் மற்றும் மருந்துகளின் சீரானவிநியோகம் குறித்தும் விரிவாகவிவாதிக்கப்படவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் எவ்விதபாரபட்சமுமின்றிதடுப்பு மருந்துகள் மாநிலஅரசுகளுக்குவழங்கப்பட்டுவருவதாககூறினார்

இந்தநோய்த் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்துவதற்கு தேவையானஅனைத்தநடவடிக்கைகளையும் மத்தியஅரசுமேற்கொண்டுவருவதாகவும் அவர் கூறினார்

முகக்கவசம் அணிவது கைகளைஅடிக்கடிசோப்பு தனிநபர் இடைவெளியைபின்பற்றுவதுபோன்றவற்றைபொதுமக்கள் முழுமையாககடைபிடிக்கவேண்டும் என்றம் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

சட்டப்பேரவைதேர்தலுக்கானவாக்குஎண்ணிக்கைநடைபெறும் நாளைமறநாள் ஊரடங்கு மு செயல்பாட்டில் இருக்கும் என்றுதமிழகஅரசுதெரிவித்துள்ளது இருப்பினும் வாக்குஎண்ணிக்கைபணியில் ஈடுபடும் அதிகாரிகள் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் தங்களதுபணியைமேற்கொள்ளதடையில்லைஎன்றுதெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

தடுப்பு மருந்துசெலுத்தும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கானசிறப்பு முகாம்களும் நடைபெற்றுவருகின்றன

சென்னையில் இந்தநோய்த் தொற்றைகண்டறிவதற்கானபரிசோதனைகளின் எண்ணிக்கைதொடர்ந்து அதிகரிக்கப்பட்டுவருவதாகசிறப்பு அதிகாரியும் வணிகவரிதுறையின் முதன்மைச் செயலருமானதிரு சித்திக்கிசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதற்கான கங்கத்துறைஅனுமதி விரைந்துவழங்கப்படும் என்றுநுகர்வோர் விவகாரங்கள் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அடுத்த மூன்றுமாதங்களுக்கு இந்ததளர்வு பொருந்தும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேற்குதொடர்ச்சிமலையைஒட்டியமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் இன்றுதொடங்கி நாளைமறுநாள் வரைமழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது இதரபகுதிகளில் வறண்டவானிலையேநிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மகாராஷ்ட்ராவில் உள்ள அனைத்துமாவட்டங்களிலும் ஆக்ஸிஐன் உற்பத்திபிரிவுகளைஏற்படுத்துமாறுஅம்மாநிலமுதலமைச்சர் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தியுள்ளார் ரெம்டெசிவிர் மருந்தினைபதுக்குவோர்மீதுகுற்றவியல் நடவடிக்கையைமேற்கொள்ளுமாறுமும்பைஉயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் கிளைஉத்தரவிட்டுள்ளது

நீலகிரிமாவட்டத்தில் குழந்தைதிருமணத்தைஊக்குவிப்போர் மற்றும் நடத்துவோர்மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யாஎச்சரித்துள்ளார்

சென்னையில் குற்றசெயல்களில் தொடர்ந்துஈடுபட்டுவந்தநான்குபேர் குன்டர் தடுப்புச் சட்டத்தில் கைதுசெய்யப்பட்டுள்ளனர்

இதனையடுத்து

போலந்தில் நடைபெறவுள்ளஉலகதடகளரிலேபோட்டியில் இந்தியா பங்கேற்காதுஎன்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாமற்றும் சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியா பங்கேற்கும் என்றுபேட்மின்டன் சம்மேளனம் அறிவித்துள்ளது